நீடிக்கவேண்டுமா என்பது அறிக்கையை குறித்த உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இன்று தாக்கல் செய்கிறது

உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது

நியமிக்கப்பட்டுள்ளார்

வித்தியாசத்தில் மும்பை அணி வென்றது கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களுரு அணியை கொல்கத்தா அணி எதிர்கொள்கிறது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு மோடி நேற்று கர்நாடகா மாநிலத்தின் பஹல்கோட் மற்றும் சிக்கோடியில் நடந்த பொது கூட்டங்களில் கலந்துகொண்டு பிரச்சாரம் செய்தார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று குஜராத் மாநிலம் ஜூனாகத் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் கட்சியின் சவுக்கிதாா் சோர் ஹய் விளம்பரங்களுக்கு மத்திய பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி தடை விதித்துள்ளார் அம்மாநிலத்தின் இணை தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் கவுல் மாவட்ட தேர்தல்அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் இந்த விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி என்ற திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கவேண்டுமா என்பது குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இன்று தாக்கல் செய்கிறது இது குறித்து புதுதில்லியில் துணை தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா கூறுகையில் தேர்தல் ஆணைய அறிக்கை சீலிட்ட உரையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் இதன் மீது முடிவெடுக்கும் என்றும் அறிவித்தாா் முன்னதாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் அந்த திரைப்படத்தை பார்வையிட்டது

மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி வாழ்க்கையை சித்தரிக்கும் பாஹினி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிப்பது தொடர்பாக அம்மாநில தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் அறிக்கை கேட்டுள்ளது

புதுதில்லி தல்கட்டோரா மைதானத்தில் இன்று நடைபெறும் வணிகர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார் பிஜேபியின் மக்களவை தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள பல்வேறு வாக்குறுதிகளை ஏற்று பிஜேபிக்கு வணிகர்கள் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது மத்திய அமைச்சர் திரு விஜய் கோயல் கூறுகையில் தேர்தல் அறிக்கையில் பத்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வணிகர்களுக்கான கடன் அட்டை ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்துதல் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய்வரை வருமானவரி விலக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை வணிகர்கள் வரவேற்றுள்ளதாக தெரிவித்தார் பிஜேபி தில்லி மாநிலத் தலைவர் திரு மனோஜ் திவாரி கூறுகையில் வணிகர்களின் பிரச்னைகளை பிஜேபியால் மட்டுமே தீர்க்கமுடியும் என்றார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி திருவனந்தபுரத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டாா் அப்போது அவர் பேசுகையில் கேரளாவில் நடந்த அரசியல் படுகொலைகளுக்கு காங்கிரஸ் மற்றும் மாாக்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளே காரணம் என குற்றம்சாட்டினார் பிஜேபி தொண்டர்கள் மீதான தாக்குதலை கண்டித்த பிரதமர் அரசியல் படுகொலைகள் நடைபெறுவது கேரள கலாச்சாரத்தில் இல்லாத ஒன்று என்று குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதை பிரதமர் திரு மோடி கடுமையாக விமர்சித்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நாற்றாண்டை குறிப்பிடும் கூனி வைசாஹி ஆங்கில புத்தகம் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நேற்று வெளியிடப்பட்டது அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு நவ்தீப் சூரி ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்த அந்த கவிதை புத்தகம் அபுதாபியில் நேற்று வெளியிடப்பட்டது அந்நாட்டு அமைச்சர் திரு டோலரன்ஸ் ஷேக் நஹாயன் பின் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்

நைஜிரியா தலைமை நீதிபதி திரு வால்டர் ஒன்னோகன் தமது சொத்துக்களை மறைத்ததற்காக பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் திரு வால்டர் ஒன்னோகன் வெளிநாட்டு வங்கிகளில் வைத்துள்ள டெபாசிட்டுகள் குறித்து மறைத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதை தொடர்ந்து அவரை தற்காலிக பணிநீக்கம் செய்து அதிபர் திரு முகமது புகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளாா் அந்நாட்டில் விரைவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு புகாரியின் இந்த நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு கஷ்மீரில் எல்லை தாண்டிய வர்த்தகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள சலாமாபாத் உரி மற்றும் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சக்கான் தா பாஹ் வழியாக பாகிஸ்தானுடன் வர்த்தகம் நடைபெற்று வந்தது இந்த வர்த்தகத்தின் மூலம் பாகிஸ்தானை சேர்ந்த சில விஷம சக்திகள் ஆயுதங்கள் போதை பொருட்கள் மற்றும் கள்ள நோட்டுகளை இந்தியாவுக்கு கடத்துவதாக தகவல் வந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாகவே எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு வா்த்தகத்தை நிறுத்தி வைப்பதாகவும் தெரிவித்துள்ளது புல்வாமா தீவிரவாதிகள் சம்பவத்திற்கு பிறகு மிகவும் நெருக்கமான நாடுகளின் பட்டியலிலிருந்து பாகிஸ்தானை இந்தியா நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளான புனித வெள்ளி இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி உலகம் முழுவதும் உள்ள பேராலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன தென்னாப்பிரிக்காவுக்கான இந்திய தூதராக திரு ஜெய்தீப் சுர்கார் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது பூட்டானில் இந்திய தூதராக பணியாற்றும் அவர் விரைவில் இந்த பதவியை ஏற்றுக்கொள்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது திரு ஜெய்தீப் சா்காா் ஏற்கனவே டோக்கியோ சியோல் மற்றும் வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகங்களில் பணியாற்றியிருக்கிறார் இதேபோல் லெபானான் நாட்டுக்கான இந்திய தூதராக திரு சுஹேல் அஜாஸ் கானை மத்திய அரசு நியமித்துள்ளது தற்போது அவர் சவுதி அரேபியாவில் உள்ள தூதரகத்தில் பணியாற்றி வருகிறார் வடகொரியாவுடன் அணுஆயுத ஒழிப்பு பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு அமெரிக்கா தயாராக உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது

லுாதியானாவில் நடைபெறும் சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் கோவா அணியுடன் பஞ்சாப் அணி மோதுகிறது மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கர்நாடகா அணியை சர்வீஸஸ் அணி எதிர்கொள்கிறது

வரும் ஞாயிறன்று இறுதிப்போட்டி நடைபெறவுள்ளது இதன் நேரடி வர்ணணையை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது

தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது